குடியுரிஸ் திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரித்த அஇஅதிமுக பாமக கட்சிகள் தற்போது அச்சட்டத்தை எதிா்ப்பது ஏன் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்

மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக

அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாா்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று வடலூர் மயிலாடுதுரை சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சுட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதித்த அஇஅதிமுக வும் பா ம க வும் தற்போது அந்த சுட்டத்தை எதிர்ப்பதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மயிலாடுதுரையில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சட்ட கல்லூரி பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார் சமூக நீதியை பாதுகாப்பதற்காகவே அஇஅதிமுக உடன் பா ம க கூட்டணி சேர்ந்திருப்பதாக பா ம க இளைஞா் அணித்தலைவா் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் வன்னியா்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டதைபோல் பிற சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க பா ம க பாடுபடும் என்று கூறினார் திருத்துறைப்பூண்டியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் வருமான வரித்துறை அமலாக்கத் துறை ஆகிய மத்திய அமைப்புகளை மத்திய அரசு எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தவறாக பயன்படுத்துவதாக குற்றம்சாட்டினார் மின்சார திருத்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார் துத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அ ம மு க பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தமிழ்நாட்டை லட்சம் கோடி ரூபாய் கடனில் தள்ளிய அரசு அஇஅதிமுக அரசு என்று குற்றம்சாட்டினார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று தொழிலாளா்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்று அனைத்து நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது

தற்காலிக மற்றும் ஒப்பந்த தொழிவாளா்களுக்கு சும்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது அவ்வாறு செயல்படாத நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது கூறியுள்ளது

வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் அனுப்பி வைக்கும் பணி பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது திண்டுக்கல் நகரில் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக முக்கிய சாலைகளில் நேற்று துணை ராணுவத்தினா் கொடி அணிவகுப்பு நடத்தினா் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து சுட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அலுவள்களை ஒதுக்கீடு செய்வதற்கான இறுதி குலுக்கல் நேற்று தேர்தல் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளா்களுக்கு வழங்கவிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர்

இந்நோய் தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கவுபா நேற்று மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயல்கள் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் சுகாதாரத் துறை செயலர்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினாா்

அடிப்படை கல்வி அறிவை வலுபடுத்துவதற்காக குழந்தைகளிடம் சிறு வயது முதலே வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுத்தாளர்கள் அதிக அளவில் எழுத வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இருவரி செய்திகள் அமெிக்க ராணுவம் மற்றும் உளவுத் துறையின் போா்க் குற்றங்களை விசாரிக்கும் சா்வதேச குற்றவியல் நீதிமன்ற அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த விசா தடையை அதிபர் ஜோ படன் நீக்கி உத்தரவிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய தாக்குதலில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார்